எண்ணங்களை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்தியக் குழுவினர் இரண்டாவது நாளாக இன்று ஆய்வு மேற்கொண்டனர்

சுட்டுக்கொல்லப்பட்னர்

பட்டம் வென்றார்

தகவல் பரிமாற்றத்திற்கான சக்தி வாய்ந்த ஊடகமாக வானொலி திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

வானொலி சாமான்ய மக்களை இணைக்கும் ஒரு பாலமாக திகழ்வதாக பிரதமர் குறிப்பிட்டார் மனதின்குரல் நிகழ்ச்சி மூலம் மக்களிடையே தன்னார்வ உணர்வு அதிகரித்துள்ளதாகவும் சமூக சேவைகளில் ஈடுபடும் ஆர்வத்தை மக்களிடையே தூண்டியிருப்பதாகவும் பிரதமர் கூறினார்

இளைஞர்களின் சாதனையை இந்த நிகழ்ச்சியில் தாம் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் குடும்ப உறுப்பினர்களிடையே திறந்த மனதோடு பேசுவது குறைந்து வருவது கவலை தருவதாக உள்ளது என்று அவர் கூறினார் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி எற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தால் தகவல் பரிமாற்றம் சிறப்பாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்காக பங்களித்த அளைவருக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார்

இந்த நிகழ்ச்சி தொடர்பாக சென்னை வானொலியின் செய்திப் பிரிவு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது

மத்தியப்பிரதேசும் மிசோராம் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைவதை ஒட்டி அங்கு தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டததை எட்டியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி விதிஷா ஜபல்பூர் ஆகிய இடங்களில் இன்று நடைபெறும் பிரச்சார பொதுக் கூட்டங்களில் உரையாற்றுகிறார் இரு மாநிலங்களிலும் வரும் புதன்கிழமை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

விதிஷா நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்துகொண்டு உரையாற்றிய அவர் மாநிலத்தில் பயிர் காப்பீட்டுத்திட்டம் சிறப்பாக செயவ்படுத்தப்பட்டு வருவதையும் அதன்மூவம் பெருமளவிலான விவசாயிகள் பயனடைந்து வருவதையும் குட்டிக்காட்டினார்

அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் மும்பை தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்கு விசாரணையை பாகிஸ்தான் அரசு தாமதப்படுத்தி வருவதாக அரசுதரப்பு சிறப்பு வழக்கறிஞர் திரு உஜ்வால் நிகாம் தெரிவித்துள்ளார் மும்பை தாக்குதல் சம்பவத்தின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்தியக் குழுவினர் இரண்டாவது நாளாக இன்று ஆய்வு மேற்கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவாரூர் மாவட்டத்தில் சேதங்கள் குறித்த குறம்படம் மற்றும் புகைப்பட கண்காட்சியினையும் மத்தியக்குழு பார்வையிட்டது இதற்கிடையே புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் நிவாரணப் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்தின்கீழ் இன்று மேற்பட்டோர் பணியமர்த்தப்பட்டிருப்பதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலு மணி கூறியுள்ளார் மின்சாரம் தடைபட்டாலும் பொதுமக்கள் சிரமமின்றி கைப்பம்புகளை இயக்கி தன்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று வருவாய் துறை அமைச்சர் திரு உதயக்குமார் தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்ட பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் பால் மற்றும் பால் பவுடர்கள் இலவசமாக தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு ராஜேந்திர பாலாஜி கூறினார் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

பாதுகாப்புப்படையைச்சேர்ந்த வீரர் ஒருவர் வீரமரணமடைந்தார் பாட்கூன் பகுதியில் பாதுகாப்பப்படையினர் நேற்றிரவு தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இதனையடுத்து இருதூட்பிற்கும் இடையே கடும் துப்பாக்கிச்சண்டை நடைபெற்றதாகவும் பாதுகாப்புப்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜம்முகஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்புப்படையினருக்கும் தீவிரவாதி இடையே நடைபெற்ற துப்பாக்கிச்சண்டையில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக்கொல்லப்பட்டான் சுட்டுக்கொல்லப்பட்ட தீவிரவாதி ஜெய் ஷே முகம்மது தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவன் என்றும் அவளிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் பாதுகாப்புப்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொருளாதார மேம்பாட்டிற்கான வழிமுறைகள் குறித்து இந்தியாவும் ரஷ்யா நாடுகளுக்கிடையே செயின்ட்பீட்டர்ஸ்பர்க் நகரில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது இப்பேச்சுவார்த்தையில் இந்தியா சார்பில் நித்திஆயோக்கின் துணைத்தலைவர் திரு ராஜீவ்குமார் தலைம்யிலாள குழுவும் ரஷ்யா சார்பில் அந்நாட்டு பொருளாதார மேம்பாட்டுத்துறை அமச்சர் திரு மேக்ஸிம் ஒரேஷ்கின் தலைமையிலான குழுவும் பங்கேற்கின்றன இரண்டுநாள் நடைபெறவுள்ள இப்பேச்சுவார்த்தையின்போது இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தகம் குறித்து முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வர்த்தகம் முதலீடு தொழில்நட்பம் போக்குவரத்து மற்றும் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விருநாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா ஷாகித் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜை புதில்லியில் நாளை சந்தித்து பேசுகிறார் இப்பேச்சுவார்த்தையின்போது பரஸ்பரம் இருநாடுகளுக்கும் இடையிலான பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது நாளை மறுநாள் அவர் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்ததை சந்தித்து பேசுகிறார் மாலத்தீவில் புதிய அரசு பொறுப்பேற்றபிறகு அந்நாட்டு அமைச்சர் இந்தியா வருவது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்கக்கது பாகிஸ்தானில் அண்மையில் நடந்த இரண்டு தீவிரவாத தாக்குதல் சம்பவங்களுக்கு ஐநா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக ஐநா தலைமச்செயலாளர் திரு அன்டோனியா குட்ரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதல் சுப்பவத்திற்கு தொடர்புடையவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படவேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடம்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண நலன் பெற பிரா்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் சம்பவங்களுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய யூனியளிலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கான பிரிக்ஸிட் ஒப்பந்தத்திற்கு ஐரோப்பிய யூனியன் அமைப்பின் தலைவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளனர் பிரஸ்ஸல்ஸில் அந்த அமைப்பின் தலைவர் திரு டொனால்டு டஸ்க் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகரும் அரசியல்வாதியுமான அம்பரீஸ் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் திரைப்படத்துறையில் தனது சிறந்த நடிப்பின் மூலம் மக்களை வெகுவாக கவர்ந்தவர் என்றும் அரசியலில் அவர் ஆற்றிய சேவைக்கு அவர் என்றென்றும் நினைவுகூறப்படுவார் என்று தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநில மக்களின் நலன்களுக்காக குரல் கொடுத்தவர் என்றும் பிரதமர் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பெங்களுருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவந்த அம்பர்ஸ் நேற்று மாரடைப்பால் காலமானார் சையத்மோடி பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சமீர்வர்மா பட்டம் வென்றார்

மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சாய்னா நேவால் தோல்வியடைந்தார்

மூன்று போட்டிகளை கொண்ட இந்தத் தொடரில் இருஅணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றன